நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து திருச்சியில் இன்று திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

பிரதமர் திரு

நாடு அவதியுறுவதற்கு காங்கிரஸ் ஆட்சியின் தவறுகளே காரணம் என்றும் அவர் குறைகூறினார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மலக்கேரா சூரஜ்கர் சாலும்பர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அருண்ஜேட்லி நாட்டில் குற்ற நடவடிக்கைகளை கண்டறிவதே வருவாய் புலனாய்வு இயக்குனரகத்தின் முக்கிய பொறுப்பு என்று மத்திய நிதியமைச்சர் திரு

பொருளாதாரத்திற்கு எதிரான சவால்கள் எப்போதும் இருந்து வரும் நிலையில் அதை சமாளிப்பதற்கான நிலைப்பாடுகளை இந்த அமைப்பு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார்

வருவாய் புலனாய்வு இயக்குனரகம் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அமைச்சர்கள் மிதிவண்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர்கள் இன்று வழங்கி வருகின்றனர் இதன்படி தர்மபுரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் அந்தந்த பகுதி அமைச்சர்கள் அரசு பள்ளிகளில் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாணாக்கர் தொடர்ந்து கல்வி பயின்று வெற்றி பெற வாழ்த்தினர் அன்பழகன் மிதிவண்டி அரசு பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்தார்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி உடனிருந்தார்

தங்கமணி டாக்டர்

முன்னதாக சென்னிமலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார் மேலும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த நத்தக்காடையூரில் பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தின மாநில விளையாட்டு போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார்

உலகளாவிய பருவ நிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள பாரீஸ் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது

இதுதொடர்பான பொதுநல மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு வழக்குகளை விரைந்து முடிக்க பீகார் மற்றும் கேரளத்தில் தனி நீதிமன்றங்கள் அமைக்க ஆணையிட்டுள்ளது

சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு நாளிதழ் தொடர்பான வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இருப்பினும் இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அவர்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் வருமானவரித் துறைக்கு தடைவிதித்துள்ளது இதுதொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் திருமதி சோனியா காந்தி தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது தற்போது எந்த கருத்தும் தெரிவிக்க நீதிமன்றம் மறுத்து விட்டது

ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் நாட்டின் எல்லையை பாதுகாப்பதோடு பேரிடர் காலங்களில் கடற்படையினர் மனிதநேய சேவைகள் அற்றிவருவதை எடுத்துரைத்தனர் இத்தினத்தையொட்டி முப்படை தலைமை தளபதிகள் அட்மிரல் சுனில் லாம்பா ஜெனரல் பிபின் ராவத் ஏர்சீ ப் மார்ஷல் பி

தனோவா ஆகியோர் புதுதில்லி இந்தியா கேட் அமர்ஜவான் ஜோதியில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள்

இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் திரு

தினகரனுக்கு எதிராக டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது

பொன்னார் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தாம் முழுமையாக எதிர்ப்பதாக மத்திய கப்பல் மற்றும் நிதித்துறை இணைச்சர் திரு

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமருக்கு எதிரான மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோவின் வார்த்தைகள் அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடுவதற்கே என்றும் அவர் குறைகூறினார் ஸ்டாலின் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து திருச்சியில் இன்று திமுக தலைவர் திரு

க

மதிமுக பொதுச்செயலர் திரு

கோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

பாலகிருஷ்ணன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு

நீலகிரி நீலகிரி வன உயிரின மண்டலத்தை அரிய மண்டலமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

உதகையில் சுற்றுச்சூழல் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் எனவே இதனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்